நாடு தழுவிய பிரச்சார இயக்கம் நடத்தப்படவுள்ளது

அந்நிறுவனத்தின் தலைவர் அஸ்வானி லொகானி தெரிவித்துள்ளார்

தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது

இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக இன்று முதல் பத்து நாட்களுக்கு பிஜேபி சார்பில் நாடு தழுவிய பிரச்சார இயக்கம் நடத்தப்படவுள்ளது காஸியாபாத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் செயல் தலைவர் ஜெ பி நட்டா இந்த இயக்கத்தை தொடங்கி வைக்கிறார்

வீடாக சென்று குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த பிரச்சார இயக்கத்தின் நோக்கமாகும் புதுதில்லியில் நடைபெறும் இந்த பிரச்சார இயக்கத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா கலந்து கொள்கிறார் பிஜேபி மூத்த தலைவர்களும் மத்திய அமைச்சர்களுமான திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின் கட்கரி உள்ளிட்டோரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்கவுள்ளனர் இது த்தவிர குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்த விழப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள பிஜேபி இலவச தொலைபேசி எண்ணை அறிவித்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள நன்கானா சாஹிப் குருத்வாராவில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவங்களுக்கு பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திருமதி மீனாட்சி லேக்கி இச்சுப்பவம் பாகிஸ்தானில் வசிக்கும் சிறபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை எடுத்துக் காட்டுவதாக தெரிவித்துள்ளார் இதபோன்ற சும்பவங்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவிடும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்ததாக தெரிவித்தார் பாகிஸ்தூவில் வசிக்கும் சீக்கியர்கள் கண்ணியமாக வாழ்வதற்கு அஅந்நாட்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இதனிடையே பாகிஸ்தானில் உள்ள சீக்கிய மதத்தைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் மற்றம் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக இத்தாக்குதல் சம்பவத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இந்த தாக்குதல் சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அன்பு பரஸ்பரம் மரியாதை போன்ற செயல்களே அதற்கு மாற்று மருந்தாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பு பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சித் தொண்டர்கள் தனித்தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள்

காஷ்மீரில் மக்களை அச்கறுத்தும் வகையில் வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாகாண ஆணையர் பஷீர் அகமது கான் தெரிவித்துள்ளார் பூநீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரில் அமைதியான சுழ்நிலை நிலவுவதை பொறுத்துக்கொள்ள முடியாத சிலர் கொடிய நோக்கத்துடன் பொய் தகவல்களை பரப்பி மக்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக தெரிவித்தார் குறிப்பாக ஸ்ரீநகர் மற்றும் அனந்தநாக் மாவட்டங்களில் இதுபோன்ற வதந்திகள் அதிக அளவில் பரப்பப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதுபோன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இண்டியா நிறுவனம் மூடப்பட்டதாக பரப்பபடும் வதந்திகள் பொய்யானவை என ஏர் அந்நிறுவனத்தின் தலைவர் அஸவானி லொகானி தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் இதுகுறித்து விளக்கியுள்ள அவர் ஏர் இண்டியா நிறுவனம் தொடர்ந்து விமான சேவையை நடத்தும் என்றும் அதன் பணிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் பயணிகள் மற்றும் பெரு நிறுவனங்கள் பொய்யான வதந்திகளை நம்பாமல் தொடர்ந்து ஏர் இண்டியாவில் பயணிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமாக ஏர் இண்டியா தொடர்ந்து திகழ்வதாக அவர் கூறினார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா மருத்துவமனையில் அதிகளவில் குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு சக்சின் பைலட் வலியுறுத்தியுள்ளார் அந்த மருத்துவமனையை நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குழந்தைகள் உயிரிழப்பு தமக்கு மன வேதனை அளித்திருப்பதாக கூறினார் இந்த விஷயத்தில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை திருப்திகரமாக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே தில்லியிலிருந்து மத்திய சுகாதாரத் துறை அமைச்சகத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவர்கள் அடங்கிய பன்னோக்கு மருத்துவ நிபுணர் குழு கோட்டா சென்றடைந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து முழுமையாக ஆராய்ந்து உடனடி நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கான பணியையும் இக்குழு மேற்கொண்டுள்ளது ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் அமெரிக்க துதரகம் அமைந்துள்ள பகுதியிலும் அந்நாட்டு துருப்புகள் தங்கியுள்ள அல் பலாட் விமானப்படை மையத்தின்மீது நேற்று இரவு ஏராளமான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஈராக் ராணுவம் பாக்தாத்தில் உள்ள ஜாதிரியா பகுதியில் இரண்டு ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளது பாதுகாப்பு நிறைந்த அப்பகுதியின் வளாகத்திற்குள் ஒரு ஏவுகணை வெடித்ததாக ராணுவம் கூறியுள்ளது மற்றொரு ஏவுகணை வளாகத்திற்கு வெளியே வெடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹிலாவுதீன் மாகாணத்தில் உள்ள அல் பலாட் பகுதியிலும் இதே போன்று தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது அமெரிக்க துருப்புகள் அதிகம் உள்ள இப்பகுதியில் இரண்டு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடைபெற்ற பகுதிகளில் ட்ரோன் விமானங்கள் மூலம் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது இத்தாக்குதலில் யார் ஈடுபட்டார் என்பது குறித்து இந்த அறிக்கையில் தெளிவான தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை அமெரிக்க துதரகத்தின் அருகே தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் செய்தி அறிவித்துள்ளன

உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை முன்னதாக ஈரான் ராணுவ தளபதி க்வாசிம் சொலைமானி அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து ஈராக் முழுவதும் அமெரிக்க துருப்புகள் உள்ள இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது இதனிடையே ஈரான் ராணுவ தளபதி க்வாசிம் சொலைமானி கொல்லப்பட்டது அமெரிக்கா செய்த மிகப்பெரிய தவறு என ஈரான் அதிபர் அஸன் ருஹானி கூறியுள்ளார் முன்னதாக இதுகுறித்து துருக்கி அதிபர் ரீக்கப் எர்டோகன் மற்றும் கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு முகமது பின் அப்துல் ரஹ்மான் ஆகியோருடன் திரு ருஹாளி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தற்போதைய நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தினார் அமெரிக்காவிற்கு தகுந்த பதிவடியை வழங்க வேண்டும் என நட்புநாடுகளை அவர் வலிபுறுக்தியதாக தெரிகிறது எளினும் வளைகுடா பிராந்தியத்தில் பாதுகாப்பற்ற மற்றும் அமைதியின்மை ஏற்படவிரும்பவில்லை என்று அவர் விருப்பம் தெரிவித்ததாக செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன

புரூஸில்சில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மொகமது ஜாவத் ஜரீஃபை நேரில் சந்தித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை கொள்கைகளுக்கான தலைவர் ஜோசப் போர்ரெல் அந்நாட்டிடம் இதனை வலியுறுத்தியுள்ளார் இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா ரஷ்யா ஜெர்மனி மற்றும் அமெரிக்காவுடன் ஈரான் இந்த ஒப்பந்தத்தை செய்திருந்தது இதிலிருந்து அமெரிக்கா ஏற்கெனவே வெளியேறிவிட்டது இதனிடையே வாஷிங்டன் நியூயார்க் மற்றும் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் ஈரானுடன் எந்த போரிலும் ஈடுபட வேண்டாம் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன வளைகுடா நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் தனது கப்பல்கள் மற்றும் குடிமக்களின் நலனுக்காக ஹர்மாஸ் பகுதிக்கு இரண்டு போர் கப்பல்கள் அனுப்பப்படுவதாக இங்கிவாந்து பாதுகாப்பு அமைச்சர் பென்வெல்லஸ் தெரிவித்துள்ளார்

அந்நாட்டில் ஆளும் அரசிற்கு எதிராக ராணுவ தளபதி கலிஃபா அப்தர் கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் அங்கு அவ்வப்போது தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன

பல்வேறு உயர் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த முன்னாள் துணைவேந்தர்கள் எதிர்கால ஆராய்ச்சிகள் குறித்து நேற்று நடைபெற்ற மாநாட்டில் பொது விரிவுரை நடத்தினர் நேற்றைய நிகழ்ச்சியில் இளைஞர்களின் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் ராஷ்ட்ரிய கிஷோர் விக்யானிக் சம்மேளனம் தொடங்கப்பட்டது நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் அதா யோனத் மற்றும் பாரத ரத்னா விருது பெற்ற பேராசிரியர் சி என் ஆர் ராவ் ஆகியோர் இந்த சும்மேளனத்தை தொடங்கி வைத்தனர் எதிர்பாராத கண்டுபிடிப்புகளை இளைஞர்கள் கண்டறிய வேண்டும் என்று இந்நிகழ்ச்சியில் பேசிய பேராசிரியர் அதா யோனத் தெரிவித்தார் அறிவியலைக் கைபாள்வதில் இளைஞர்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்றும் அறிவியலை மேம்படுத்தினால் நாடு மேம்படும் என்றும் இந்நிகழ்ச்சியில் பேசிய பேராசிரியர் சி என் ஆர் ராவ் கூறினார் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது

புத்தாண்டில் வெற்றியுடன் தொடங்கவேண்டும் என்ற இலக்குடன் இரு அணிகளும் களம் காண்கின்றன இப்போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பூம்ரா மற்றும் தொடக்க ஆட்டக்காரர் ஷகர்தவான் ஆகியோர் களம் இறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது